நரேந்திரமோடி சென்னையில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக பாஜக கூட்டணி பொதுக் கூட்டத்தில் கூறியுள்ளார் தமிழகத்திற்கான பல்வேறு சாலை ரயில்வே மற்றும் எரிசக்தி திட்டங்களை பிரதமர் இன்று தொடக்கி வைத்தார்

ஜெயலலிதாவால் துரோகி என அழைக்கப்பட்ட என் ஆர் காங்கிரசுடன் அஇஅதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பதாக புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பன்முகத் தன்மை கொண்ட நாடான இந்தியாவில் பிராந்திய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் வளர்ச்சி சாத்தியமாகது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று சென்னை வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயல்லிதாவின் கனவுப்படி முன்னேறிய தமிழகம் ஒன்றை உருவாக்க மத்திய அரசு தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்றும் தமிழக விமான நிலையங்களில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு குறித்து தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார்

தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய விமானப்படை அதிகாரி அபிநந்தன் பாகிஸ்தானின் பிடியில் இருந்து இரண்டே நாட்களில் மீட்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர்

நரேந்திரமோடி தொடக்கி வைத்தார்

இது அல்லாது அடையாறு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆரின் திருவுருவச் சிலையையும் காணொளிக் காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைத்தார் இவ்விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னதாக இன்று கர்நாடகா மாநிலம் கலபுரகி யில் கர்நாடகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார் பெங்களுர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி ஹூப்ளி கிம்ஸ் மருத்துவமனையின் உயர்சிகிச்சை கட்டிடம் ஆகிய திட்டங்களும் இதில் அடங்கும் குடியரசுத் தலைவர் திரு

நகர்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெய்வர்தன் சிங் இந்தூர் போபால் மற்றும் உஜ்ஜைன் நகரங்களின் பிரதிநிதிகளுடன் இணைந்து விழாவில் இவ்விருதுகளை பெற்றுக் கொண்டார் புதுடெல்லி நகரசபை பகுதிக்கு மிகத் தூய்மையான சிறு நகர விருதும் உத்ராகண்ட் மாநிலத்தின் கௌச்சார் நகரத்திற்கு மிகச்சிறந்த கங்கா நகர விருதும் வழங்கப்பட்டன தூய்மை பணி இயக்கத்தில் தீவிர பங்கேற்று வரும் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவ்விழாவில் பேசுகையில் கூறினார் தூய்மை இயக்கத்தை பரப்புவதில் மகாத்மா காந்தி முக்கிய பங்கேற்றதாகவும் அண்மையில் முடிவடைந்த கும்பமேளா மிகவும் தூய்மையான முறையில் நடத்தப்பட்டதில் இருந்து மக்கள் உணர்வூக்கம் பெறுவார்கள் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் தனிநபர் சுகாதாரம் மற்றும் வீட்டு அளவிலான தூய்மைக்கும் மேல் பொது சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மக்களின் மனப்போக்கு மாற வேண்டும் என்றும் மக்களின் வாழ்க்கையில் சுத்தம் பற்றிய கலாச்சாரம் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பள்ளிப் பாடத் திட்டம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பாடத்திட்டத்தில் தூய்மை பற்றிய பாடங்களை சேர்க்க தேவை இருப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி ஒப்புதல் அளித்துள்ளார்

தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வால் துரோகி என அழைக்கப்பட்ட என் ஆர் காங்கிரசுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள அஇஅதிமுக வை ஜெயலலிதா வின் ஆவி கூட மன்னிக்காது என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுத்த பாமக உடனும் அஇஅதிமுக கூட்டணி அமைத்திருப்பது சந்தர்ப்பவாதம் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் பணமதிப்பு நீக்கத்தினால் எதிர்ப்பார்த்த பலன் கிடைக்காத நிலையில் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குன்றி வருவதாகவும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய்தத் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுவையில் ஆதரவற்ற பெண்களுக்கு மருத்துவ உதவி சட்ட உதவி காவல் உதவி மற்றும் தற்காலிக தங்குமிட வசதி அளிக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு நிரந்தரக் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை புதுசாரம் வெங்டேஸ்வரா நகரில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் நலத்துறை அமைச்சர் திரு

கந்தசாமி ஆகியோர் இதில் கலந்து கொண்டு கட்டுமானப் பணிகளை தொடக்கி வைத்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை செயலர் திருமதி

யஷ்வந்தையா உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

எம்ஏஎஸ் சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

கமல்ஹாசனிடம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

இருபத்தைந்து இடங்களிலிருந்து நேரடி நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புகின்றது அகில இந்தியவானொலியின் தலைமை இயக்குனர் திரு ஃபாய்யாஸ் ஷெஹெர்யார் நேயர்களுக்கு தெரிவித்துக் வாழ்த்துக்களை கொண்டு வேளாண் வளர்ச்சியிலும் கிராம மக்கள் முன்னேற்றத்திலும் காரைக்கால் உள்ளூர் வானொலிக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளதாகவும் வரும் காலங்களிலும் இந்த வானொலி சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் டாக்டர் ராஜ்குமார் உபாத்யாயா தமது வாழ்த்து செய்தியில் உள்ளூர் வானொலிகளின் வரிசையில் காரைக்கால் பண்பலை தேசிய அளவில் சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறது என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிராந்திய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் நாட்டின் வளர்ச்சி சாத்தியமாகாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக பாஜக கூட்டணி பொதுக் கூட்டத்தில் கூறியுள்ளார் தமிழகத்திற்கான பல்வேறு சாலை ரயில்வே மற்றும் எரிசக்தி திட்டங்களை பிரதமர் இன்று தொடக்கி வைத்தார்

ஜெயலலிதாவால் துரோகி என அழைக்கப்பட்ட என் ஆர் காங்கிரசுடன் அஇஅதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பதாக புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது